ஆகியவை இந்தியா்களுக்கு அடிப்படையிலேயே அமைந்துள்ளதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா்

அளித்ததாக மத்திய அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றம் சாட்டியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் வெளிப்படை தன்மை மாற்று கருத்துக்கு மதிப்பளித்தல் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான சிந்தளை ஆகியவை இந்தியர்களுக்கு அடிப்படையிலேயே அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள அகில இந்திய நிர்வாகவியல் உயர்கல்வி கழக மாணவர்களிடையே காணொலி வாயிலாக உரையாடிய பிரதமர் வன்முறை அடிப்படை காரணமில்வாத வெறுப்புணர்ச்சி மோதல்கள் பயங்கரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என உலக சமுதாயம் கடுமையாக போராடி வரும் நிலையில் இந்தியா மோதலை தவிா்ப்பது குமூகமான பேச்சுவார்த்தை உள்ளிட்ட முயற்சிகளில் வெற்றிகண்டு வருவதாக கூறியுள்ளார்

காஷ்மீர் பிரச்சினையில் பாகிஸ்தானுக்கு உதவும் முயற்சியை சீனா கைவிட வேன்டும் என்றும் இதில் உலக நாடுகளின் நிலைப்பாடைடை சீனா பிரதிபலிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாள்களை சந்தித்து இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் ஐ நா பாதுகாப்பு சபையில் ஆதரவை பெறுவதற்காக பாகிஸ்தான் சீனாவின் ஆதரவை முறைகேடாக பயன்படுத்தியதாக தெரிவித்தாா் இப்பிரச்சினையை முன்வைக்க ஐநா பாதுகாப்பு சபை சரியான இடம் அல்ல என பெரும்பாலான நாடுகள் பதிவு செய்ததையும் திரு ரவீஸ்குமார் சுட்டிக்காட்டினார் இந்தியா மீது தெரிவித்த குற்றச்சாட்டுகள் பாகிஸ்கான் செய்யப்பட்டதாகவும் இதனால்டி பாகிஸ்தான் உலக நாடுகளின் நம்பிக்கையப் இழந்துவிட்டதாகவும் திரு ரவீஸ்குமார் கூறினார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஐக்கிய ஜனதாதள் கட்சியுடன் பிஜேபி இணைந்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார் பீகாரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் இதில் சந்தேகம் எழத் தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார் சிறபான்மை அகதிகளாக இந்தியாவில் குடியேறி உள்ளவர்களுக்கு சட்டத்தின்படி குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக திரு அமித்ஷா குற்றம்சாடடினார்

இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

இரண்டாம் கட்ட கூட்டத்தொடர் மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தமிழகத்தில் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளைபொட்டி பிரதம் திரு நரேந்திர மோடி தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு தமது வணக்கத்தை செலுத்தியுள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் திருவள்ளுவர் திருநாளில் அந்த மாகானை வணங்குகிறேன் திருவள்ளுவரின் உன்னத என்ணங்களும் இலக்கியப் படைப்புகளும் பல கோடி மக்களுக்கு இன்றும் வலிமையை வழங்குகின்றன என்றும் சமூக நீதி சமத்துவம் மற்றும் கருணையை நோக்கி நாம் தொண்டாற்றிட அவை நம்மை ஊக்குவிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் இதனைபொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொருத்தமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் திருவள்ளூவர் தினத்தையோட்டி சென்னை மெரீனா கடற்கரையில் உள்ள திருவள்ளூவர் சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் ஆகியோர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொங்கல் பண்டிகையின் இரண்டாவது நாளான இன்று மாட்டுப் பொங்கல் மாநிலம் முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது உழவுக்கு உறுதுணையாக இருக்கும் காளைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது

இன்று புதுதில்லியில் செய்தியாளா்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைக்கருமான திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இதுகுறித்த புலன் விசாரணையை தாமதப்படுத்தும் முயற்சிகளில் அக்கட்சி ஈடுபடுவதாக கூறினார் இத்தொடர்பாக விசாரணை செய்து அறிக்கை அளிக்க நீதிபதி திய்ரா ஆணையம் அளித்துள்ள அறிக்கையில் இது தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கலவரம் நடந்தபோது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு கலவரத்தை தூண்டிவிடுபவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புலன் விசாரணையை அக்கறையுடன் மேற்கொள்ளவில்லை என்றும் கூறியிருப்பதை சுட்டிகாட்டினார் அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியில் புலன் விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை என விசாரணை ஆணையம் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்து மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார்

நாள்கு பக்கமும் தொடர்ந்து தாக்கும் திறன் கொண்டது இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் இந்த நவீன ரக சிறிய வகை பீரங்கிகள் போருக்கு பயன்படுத்தும் வாகனங்களில் பொருத்தப்படும் என்று கூறினார்

ரானுவ தளவாடங்களை தனது தேவைக்கு உற்பத்தி செய்யும் நாடாக இல்லாமல் ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் இந்தியா வளர்ச்சி பெறும் என்று திரு ராஜ்நாத் சிங் கூறினார்

இதன்படி இந்த குழு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு கூடுதலாக ஒரு மாதம் காலஅவசாகம் வழங்கப்பட்டுள்ளது

அஸ்ஸாம் சுட்டப்பேரவை மற்றம் உள்ளாட்சி அமைப்புகளில் பூர்வீக குடிமக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது அரசு பணியிடங்களில் அஸ்ஸாம் மக்களுக்கான இடஒதுக்கீடு போன்றவை குறித்து இந்த குழு பரிந்துரைக்கவுள்ளது